இன்று சர்தார் பட்டேல் பிறந்த நாள் மற்றும் தேசிய ஒற்றுமை தினத்தை ஒட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார்

மோடி அணிவகுப்பு நாட்டில் அமைதி மற்றும் வளம் தழைக்கவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் இலக்கை எட்டவும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை வளாகத்தில் இன்று தேசிய ஒற்றுமை தின பேரணியில் உரையாற்றிய அவர் உலக அளவில் வளம் மற்றும் அமைதி தழைக்கவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் உலக சமூகத்தினர் ஒன்றுபட வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார் வளர்ச்சிக்கு எதிரான தடைகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் தற்போது வளர்ச்சிப் பாதையில் பீடு நடை போட்டுக் கொண்டு இருப்பதாகவும் வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைதி உடன்பாட்டைத் தொடர்ந்து வளர்ச்சி வேகம் பிடித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளின் நலனை மேம்படுத்தி இவர்களை தற்சார்பு உள்ளவர்களாக மாற்ற அரசு பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புத் துறையிலும் சுயசார்பை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக அவர் கூறினார் எல்லைப் பகுதிகளில் தற்போது சாலைகள் பாலங்கள் மற்றும் சுரங்கப் பாதைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டு வருவதை பிரதமர் சுட்டிக் காட்டினார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் துணை ராணுவப் படையினர் கொல்லப்பட்டது குறித்து நாடே துயரம் அடைந்த நிலையில் சில எதிர்கட்சிகள் வருந்தவில்லை என்றும் தற்போது அண்டை நாட்டில் நாடாளுமன்றத்திலேயே உண்மைகள் ஒப்புக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து இக்கட்சிகளின் நிஜமான முகம் வெளிப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்

கெவாடியாவில் நடைபெற்ற ஒற்றுமை தினப் பேரணியில் குஜராத் போலீஸ் மத்திய ஆயுதக் காவல் படை எல்லைக் காவல் படை இந்தோ திபேத்திய எல்லைக் காவல் படை மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர் இந்திய விமானப்படை விமானங்களின் வான் அணிவகுப்பு இதில் இடம் பெற்றது மோடி அதிகாரிகள் சிவில் சர்வீஸ் பயிற்சி அதிகாரிகள் மக்களுடன் நேரடி தொடர்பு உள்ளவர்களாகவும் மக்களுக்கு பதில் சொல்பவர்களாகவும் திகழ வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

சுயசார்பு இந்தியாவை எட்டவும் உள்ளுர் உற்பத்தி பொருட்களுக்கு குரல் கொடுக்கவும் இளம் அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முசோரியில் உள்ள லால்பகதார் சாஸ்திரி தேசிய நிர்வாக கழகத்தில் பயிற்சியில் உள்ள இளம் அதிகாரிகள் காணொளி காட்சி மூலம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதற்கிடையே கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலைக்கும் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆற்று முகப்பிற்கும் இடையிலான நாட்டின் முதலாவது நீர் விமான சேவையையும் இன்று பிரதமர் தொடக்கி வைத்து நீர் விமானத்தில் பயணம் செய்தார்

அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிச் செயலர்கள் திரு சஞ்சய் தத் திரு தினேஷ் குண்டு ராவ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியின் போது கூடி இருந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஒற்றுமை உறுதிமொழி செய்து வைத்தார் புதுச்சேரி ஆயுத காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளையும் அவர் பார்வையிட்டார் புதுச்சேரி இந்திரா முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிச் செயலர்கள் திரு சஞ்சய் தத் திரு தினேஷ் குண்டு ராவ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியின் போது மும்மதப் பிராத்தனை மற்றும் தேசபக்தி பாடல்கள் இடம் பெற்றன

நிகாரிகா பட் கொரோனா பரவாமல் தடுக்க மக்கள் அனைவரும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் கேட்டுக் கொண்டுள்ளார்

பழமை புதுமை ஆன்மிகம் லோகாயதம் அறிவு உழைப்பு இப்படி அனைத்தும் ஒருங்கே காணப்படும் அற்புத மாநிலமான புதுச்சேரியில் நாளை கொண்டாடப்படும் விடுதலை நாள் கடந்த காலத்தை போற்றும் வகையில் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான தருணம் என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் சுடறி உள்ளார்

இன்று சர்தார் பட்டேல் பிறந்த நாள் மற்றும் தேசிய ஒற்றுமை தினத்தை ஒட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார்